நாட்டையும் சமுதாயத்தையும் மாற்றும் சக்தி பெண்களுக்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் மறுவரையறை செய்யப்பட்ட உள்ளாட்சி வார்டுகள் பற்றிய இறுதி விவரங்களை மாநில அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது புதுச்சேரி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பல்வேறு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது

முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கேஎம் கலிபுல்லா இந்த குழுவிற்கு தலைவராக இருப்பார் என்றும் ஆன்மீக குரு ஸ்ரீஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இந்தக் குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் திதர தெரிவித்துள்ளது

மத்தியஸ்த குழுவினர் தங்களுக்கு உதவ கூடுதல் உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் இதில் பிரச்சனை இருந்தால் நீதிமன்ற பதிவாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது மத்தியஸ்த நடைமுறைகள் பூட்டிய அறைக்குள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடக் கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மோடி நாட்டிலும் சமுதாயத்திலும் மாற்றும் சக்தி பெண்களுக்கு இருப்பதாகவும் கல்வி சுகாதாரம் விவசாயம் பாதுகாப்பு உட்பட தற்போது பெண்கள் தொடாத துறை எதுவும் இல்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினமான இன்று வரணாசியில் உள்ள படா லால்பூரில் பண்டிட் தீன்தயாள் அஸ்தகலா சங்குள் அமைப்பின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பெண்களுக்கென மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவ தெரிவித்த அவர் பெண்குழந்தைகளை பாதுகாப்போம் பெண்குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தினாலும் ஆயுஷ்மான் பாரத் உஜ்வாலா போன்ற திட்டங்களாலும் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதாக கூறினார்

முன்னதாக காசி விஸ்வநாதர் கோவிலில் தாழ்வாரம் அமைத்து அழகுபடுத்தும் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார்

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இதனால் எல்லா துறைகளிலும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் இந்திய வருவாய்ப் பணியை சேர்ந்த பயிற்சி அதிகாரிகளிடையே பேசுகையில் கூறினார் பொருளாதார வளர்ச்சிக் காரணமாக அரசின் வருவாய் அதிகரிக்கையில் வருவாய்ப் பணி அதிகாரிகளின் சவால்களும் அதிகரிக்கும் என்பதால் வளர்ச்சியை தாண்டிக்கொண்டே இத்தகைய சவால்களை சந்திக்கவும் வருவாய்ப் பணி அதிகாரிகள் தயாராக வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் கருப்பு பணத்தை ஒழித்து நிதிக்கட்டமைப்பை த் தூய்மையாக்க பணமதிப்பு நீக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் கடந்த சில ஆண்டகளில் அரசு மேற்கொண்ட போராடத்தை வருவாய்ப் பணி அதிகாரிகளே முன் நின்று நடத்தியதாகவும் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக உள்ள அதிகாரிகள் தங்களுக்கான அதிகாரம் மக்களிடம் இருந்தே கிடைப்பதை மறந்துவிடக் கூடாது எனவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார்

உள்ளாட்சி புதுச்சேரி யூனியன் பிரதேச உள்ளாட்சி அமைப்புகளில் உச்சநீதிமன்ற உத்தரவின் படி பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியின் ஆலோசனை அடிப்படையில் உள்ளாட்சி துறையால் மறுவரையறை செய்யப்பட்ட வார்டுகள் பற்றிய விவரங்களை மாநில அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது

உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமான துப்புரவு ஊரக வளர்ச்சி மற்றும் இதர வளர்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி கிடைக்கும் என்றும் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் மறுவரையறை செய்யப்பட்ட உள்ளாட்சி வார்டு விவரங்கள் மாநில அரசின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இணையதளத்திலும் ராஜ்நிவாஸ் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளன

ஆட்சியர் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது

அருண் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பேனர்கள் மற்றும் கட்டவுட்களை வைத்திருப்போர் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை இதுவரை காவல்நிலையத்தில் ஒப்படைக்காதவர்கள் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்களவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்பட உள்ள விவி பேட் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து செயல்விளக்க நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க இ விஜில் கைபேசி செயலி விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்

வாழ்த்து சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டினார் புதுவையில் பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த தமது நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் புதுவை அரசின் மகளிர் மேம்பாட்டத்துறை பெண்களின் நலனுக்கு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாகவும் பெண்கல்வியில் புதுவை அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதால் புதுவையில் ஆயிரக்கணக்கான பெண் பட்டதாரிகள் பெண் டாக்டர்கள் மற்றும் பொறியாளர்கள் உருவாகி இருப்பதாகவும் அவர் கூறினார்

நாட்டையும் சமுதாயத்தையும் மாற்றும் சக்தி பெண்களுக்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் மறுவரையறை செய்யப்பட்ட உள்ளாட்சி வார்டுகள் பற்றிய இறுதி விவரங்களை மாநில அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது